தமிழகத்தில் அனல் பறக்கும் இறுதி கட்ட பிரச்சாரத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர்

அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடும் அந்தந்த பகுதி வேட்பாளர்கள் இறுதிகட்ட வாக்கு சேகரிக்கும் முயற்சியாக வீடு வீடாக சென்று ஆதரவு அளிக்குமாறு மக்களை கோரி வருகின்றனர்

பிரதமர் திரு

பின்னர் சட்டிஸ்கட் மாநிலம் ராய்பூரிலும் பிரதமர் பிரச்சாரம் மேற்கொண்டார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கேரள மாநிலத்தில் தாம் போட்டியிடும் வயநாடு மக்களவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இரண்டு நாள் பிரச்சாரத்தை இன்று துவங்கினார் பத்தனாபுரத்தில் இன்று தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் காங்கிரஸ் கட்சி அறிவித்த ஏழை எளிய மக்களுக்கு மாதந்தோறும் ஆறாயிரம் ரூபாய் வழங்கும் நியாய் திட்டத்திற்கான நிதி ஊழல்வாதிகளிடமிருந்தும் மக்களிடமிருந்தும் பெறப்படும் என்றார் மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை மக்களிடமே சம்மந்தப்பட்டவர்களிடமிருந்து பெற்று திருப்பி வழங்குவதை காங்கிரஸ் கட்சி உறுதி செய்யும் என்றார்

பிஜேபி எதிர்கட்சிகள் அனைத்தையும் இருட்டடிப்பு செய்ய முயல்வதாக அவர் குற்றம் சாட்டினார்

பழனிச்சாமி அஇஅதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இன்று சேலம் மாநகர பகுதிகளில் நடந்தே சென்று வாக்குகளை சேகரித்து வருகிறார் பிரச்சாரம் இன்றுமாலையுடன் ஒய உள்ள நிலையில் சேலம் பட்டைக்கோவில் சின்னகடை பெரியகடைவீதிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மக்களை நேரில் சந்தித்து அஇஅதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார் அஇஅதிமுக வேட்பாளருக்கு வாக்களிக்க கோரி துண்டு பிரசுரங்களையும் முதலமைச்சர் வழங்கினார் முதலமைச்சரின் பிரச்சாரத்தை முன்னிட்டு அம்மாபேட்டை சேலம் பழைய பேருந்து நிலையம் இடையேயான போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது

க

கூத்தாநல்லூரில் நாகை நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் செல்வராஜ் மற்றும் திருவாரூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணனுக்கு ஆதரவு அளிக்ககோரி அவர் பேசுகையில் இந்த தேர்தலில் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாறியிருக்கும் என்று குறிப்பிட்டார் பன் மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ள வீட்டு வரிகள் திமுக ஆட்சி அமைந்த பின்னர் உடனடியாக குறைக்கப்படுவதோடு வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கப்படும் என்றார்

ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் டாக்டர் கே

காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி ஆதரவுடனும் அஇஅதிமுக கூட்டணி ஆதரவுடனும் புதுச்சேரியில் என்

கந்தசாமி தெரிவித்தார்

இதன் தொடர்ச்சியாக நடைபெறும் சித்திரை தேரோட்டத்தில் மாநிலம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர்

எடப்பாடி கே

இந்நன்நாளில் மகாவீரரின் போதனைகளை அனைவரும் வாழ்வில் பின்பற்றி அன்பும் அறமும் நிறைந்த மகிழ்வான வாழ்வை வாழ்ந்திட வாழ்த்தியுள்ளார் ஜெட் ஏர்வேஸ் விமான கட்டண உயர்வு விமான ரத்து போன்ற ஜெட் ஏர்வேஸ் பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை நடத்தி உரிய தீர்வை கண்டறிய சிவில் விமான போக்குவரத்து செயலரை இத்துறைக்கான அமைச்சர் திரு

பசுமை தீர்ப்பாயம் அனைத்து மாநிலங்களிலும் மாவட்ட அளவில் சுற்றுச்சூழல் மேலாண்மை குழுக்கள் அமைக்க வேண்டும் என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் மத்திய சுற்றுச்சூழல் வன அமைச்சகத்திற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது

பார்ஷன் வேலி நீர்தேக்கத்திலிருந்து நீர் இறைத்து தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தீ ஏற்படாமல் இருக்க ரசாயனப்பொடிகள் தூவப்பட்டு வருவதாகவும் வனத்துறையினர் தெரிவித்தனர்